அதுகுறித்த அச்சத்தை களைவதற்கு உதவியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் ஓமன் ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீத் சந்திரா தங்கப்பதக்கம் வென்றார்

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் காணொலிக் காட்சி வாயிலாக தற்போது நடத்தி வரும் ஆலோசனையின் தொடக்க உரையில் இவ்வாறு கூறினார்

அண்டை நாடுகளுக்கும் இதுதொடர்பாக உதவியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்

தேனி கன்னியாகுமரி திருப்பூர் கோவை நீலகிரி கிருஷ்ணகிரி திருநெல்வேலி தென்காசி திருவள்ளுர் வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு ராணிப்பேட்டை திண்டுக்கல் தர்மபுரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் எல்லையோர வட்டங்களில் உள்ள திரையரங்குகளையும் வணிக வளாகங்களையும் இம்மாத இறுதிவரை மூடுமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இந்த நோயினை கண்டறிவதற்கான சோதனை மையங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

அவங்கள்ள யாராவது சிம்டமெடிக்கா இருந்தா அவங்களுக்கு நாங்க சாம்பில்ஸ் எடுப்போம்

இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எதிர்பார்ப்பை காட்டிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறோம்

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோா் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிா்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பிஜேபியை மேலும் வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப் போவதாக கூறினார்

மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூரில் தியாகிகள் நினைவு மணிமண்டபம் அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசள் தலைமையில் இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர்கள் திரு உதயக்குமார் திரு செல்லூர் ராஜூ ஆகியோர் இதில் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள அருள்மிகு காலபைரவர் திருக்கோயிலுக்கு சளி இருமல் மூச்சுத்தினறல் உள்ளவர்கள் வரும் திங்கட்கிழமை வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அரியலூர் மாவட்டம் கண்டாரா திட்டம் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பேரேரியை புனரமைக்கும் பணி இன்று தொடங்கியது

விளையாட்டுச் செய்திகள் ஒமன் ஒபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீத் சந்திரா தங்கப்பதக்கம் வென்றார்

மாநில அளவிலான மாற்றுத் திறனாளிகளுக்கான முதலாவது டேக்வாண்டோ போட்டி தர்மபுரியில் இன்று தொடங்கியது